அஸ்ஸாம் மாநிலம் சங்சாரிஎன்னுமிடத்தில் நடைபெற்றபொதுக்கூட்டத்தில் பேசியஅவர் அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்குமாநிலமக்கள் இதுகுறித்து அஞ்சத்தேவையில்லைஎன்றார் குடியுரிமைமசோதாமாநிலஅரசுகளின் விரிவானஆய்வு மற்றும் பரிந்தரைக்குபின்னரேசெயல்படுத்தப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் சிறுபான்மையினராகஉள்ளநம் அண்டைநாடுகளில் நாட்டினருக்குஏற்பட்டதுன்பங்களிலிருந்துஅவர்களைவிடுவித்து புகலிடம் அளிப்பதற்குதமதுஅரசுடறுதிபூண்டிருப்பதாகபிரதமர் கூறினார்

மாநிலத்தைவாக்குவங்கிஅரசியலுக்காகயாரும் அஸ்ஸாம் சீரழிக்கதாம் ஒருபோதும் அனுமதிக்கப்போவதில்லைஎனஅவர் உறுதிபடதெரிவித்தார் அஸ்ஸாம் ஒப்பந்தத்தைதமதுஅரசால் மட்டுமேநிறைவேற்றமுடியும் என்றுஅவர் கூறினார்

இந்தநிகழ்ச்சியில் தூர்தர்ஷனின் புதியசேவையைஅவர் தொடங்கிவைத்தார்

மத்தியில் பிஜேபிதலைமையிவானஅரசுபொறுப்பேற்றபின்னா் வளா்ச்சித் திட்டப்பணிகளுக்குஉத்வேகம் அளிக்கப்பட்டுவருவதாகவும் பிரதமர் தெரிவித்தாா்

உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் திருராஜீவ்குமார் சிபிஐமுன்பு இன்றுஆஜானார் அவரிடம் மூன்றுகட்டமாகவிசாரணைநடத்தப்படும் எனசிபிஐவட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அருணாச்சலப்பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்தபகுதிஎன்றுவெளியுறவு அமைச்சகசெய்திதொடர்பாளர் திருரவீஸ் குமார் தெரிவித்துள்ளார்

அதற்குபதிலளித்ததிருரவீஸ்குமார் நாட்டின் மற்றபகுதிகளுக்குபயணம் செய்வதைபோலவே அருணாச்சலப்பிரதேசத்திற்கும் இந்தியதலைவர்கள் செல்வதுவழக்கம் என்றுகூறினார் இந்தியாவின் இந்தஉறுதியானநிலைப்பாட்டைசீனாவிடம் பல்வேறுசமயங்களில் தெரிவித்திருப்பதாகஅவர் கூறினார்

ஹரித்துவார் மாவட்டம் பகவான்பூர் ஒன்றியத்தில் இந்தசம்பவம் நடைபெற்றுள்ளது

விஷச்சாராயம் அருந்திஉயிருக்குபேராடிக்கொண்டிருப்பவர்களுக்குசிறந்தமருத்துவசிகிச்சைஅளிக்குமாறுமுதலமைச்சர் திருதிரிவேந்தரசிங் ராவத் மாவட்டநிர்வாகத்திற்குஉத்தரவிட்டுள்ளார்

போராட்டம் மாநிலத்தில் ராஜஸ்தான் நடத்திவரும் கஜ்ஜார் சமுதாயத்தினருடன் பேச்சுவார்த்தைநடத்தஅம்மாநிலஅரசு மூன்றுபேரைக்கொண்டஅமைச்சரவைக்குழுவைஅமைத்துள்ளது அரசுவேலைவாய்ப்பில் ஐந்துசதவீத இடஒதுக்கீடுகோரி குஜ்ஜார் இனத்தவர் மாதோப்பூர் மாவட்டத்தில் மும்பை தில்லிரயில்பாதையில் அமர்ந்துதர்ணாபோராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்காரணமாக அந்தமார்க்கத்தில் ரயில்போக்குவரத்துபாதிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் சாவைப்போக்குவரத்தையும் அவர்கள் தடுப்புகளைஏற்படுத்திமுடக்கியுள்ளனர் பாதிக்கப்பட்டமாவட்டங்களில் பாதுகாப்புப்படையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக் ராஜ்ஜில் நடைபெறும் கும்பமேளாவின் முக்கியநிகழ்வாக வகந்த பஞ்சமிநீராடல் நாளைநடைபெறுவதையொட்டி அனைத்துஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

அந்தநிகழ்வோடுகும்பமேளாநிறைவுபெறும்

பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு குடியரசுநாடுகளிலிருந்துசுட்டவிரோதமாகதீவரவாதக்குழுக்களுக்குபணம் பரிமாற்றப்பட்டுள்ளதாககுற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்தியாவில் அமைதியின்மையைஏற்படுத்த இந்தபணத்தைபயன்படுத்தவேண்டும் என்பதேஅவர்களதுநோக்கமாகும் தேசிய புலனாய்வு முகமைநடத்தியவிசாரணைமற்றும் சோதனையில் வெளிநாட்டுகரன்சிநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன பிரதம் திருநரேந்திரமோடிபல்வேறுதிட்டப்பணிகளைதொடங்கிவைப்பதற்காகநாளைதிருப்பூர் வருகிறா்

இந்தநிகழ்ச்சியின்போதுகாணொலிகாட்சிவாயிலாகதிருச்சிவிமானநிலையத்தின் ஒருங்கிணைந்தகட்டிடத்திற்கானகட்டுமானப் சென்னைவிமானநிலையத்தின் பணிகளையும் நவீனமயமாக்கல் பணிகளையும் அவர் தொடங்கிவைக்கிறார்

இதன் பின்னா் திருப்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமா் கலந்துகொள்கிறாா் இதனையொட்டிதிருப்பூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன பிரதமர் நாளைஆந்திரமாநிலம் குண்டூர் கர்நாடகமாநிலம் ஹூப்ளிஆகிய இடங்களுக்கும் பயணம் மேற்கொண்டுபல்வேறுநலத்திட்டங்களைதொடங்கிவைக்கிறார்

ரயில்வேஅமைச்சர் திருபியூஷ்கோயல் நிதியமைச்சகத்திற்குபொறுப்பேற்றுமத்தியபட்ஜெட்டைமக்களவையில் தாக்கல் செய்தார்

கஷ்மீரில் மலைகளிலிருந்துகடும் நிலச்சரிவு ஜம்மு ஏற்படவாய்ப்பிருப்பதாகஎச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது சண்டிகரில் உள்ளஆய்வு மையம் இந்தளச்சரிக்கையைவிடுத்துள்ளது

இதற்கிடையே ஐவஹர் கரங்கத்தில் மாயமானகாவலர் ஒருவரதுஉடல் கண்டெடுக்கப்பட்டதைஅடுத்து அங்குமேற்கொள்ளப்பட்டமீட்பு நடவடிக்கைமுடிவடைந்துள்ளது

மகளிர் டுவெண்டிடுவெண்டிபோட்டிகள் இந்தியநேரப்படிகாலைஎட்டரைமணிக்கும் ஆடவர் போட்டிபகல் பன்னிரண்டரைமணிக்கும் தொடங்கும் ஏற்கனவேநடைபெற்ற இரண்டுபோட்டிகளில் இந்தியமகளிர் அணி நியுசிலாந்திடம் தோல்வியடைந்தது

டுவெண்டிடுவெண்டிபோட்டிகளில் ஆடவர் இந்தியா நியுசிலாந்துஆகிய அணிகளும் இரு தலாஒருபோட்டியில் வெற்றிபெற்றுசமநிலையில் உள்ளன